குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் வகையில் மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத்தலைவருமான திரு

இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைத்துக்கட்சியினருக்கும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அழைப்பு விடுத்துள்ளது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவை நடவடிக்கைகளை கழழகமாக நடத்துவதன் அவசியம் குறித்தும் நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாக்கள் குறித்தும் எடுத்துரைத்து உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை கோருவார் எனத் தெரிகிறது மாநிலங்களவை மற்றும் மக்களவை சுமூகமாக நடத்தப்படுவதை உறுதி செய்யும் செய்யும் நோக்கிலேயே இந்த மூன்று அனைத்துக் கட்சி கூட்டங்களும் நடைபெறுகிறது மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள முத்தலாக் மசோதா இந்திய மருத்துவ கவுன்சில் அவசர சட்ட திருத்த மசோதா கம்பெனிகள் சட்ட திருத்த மசோதா ஆகிய மசோதாக்களை இந்த தொடரில் நிறைவேற்ற அரசு முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளது இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் கடைசி வாய்ப்பாக ர

பேல் போர் விமானங்கள் வேளாண் பண்ணைப் பிரிவில் தேக்க நிலை மத்திய புலனாய்வு பிரிவின் செயல்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பும் எனத்தெரிகிறது

இதனிடையே இராஜஸ்தான் சட்டீஸ்கட் மத்தியப்பிரதேசம் தெலுங்கானா மிசோரம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் செவ்வாய்கிழமை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கூடும் தினத்தன்று எண்ணப்படுகின்றன

எடப்பாடி கே

இதேபோல் மணிமுத்தாறு அணை மற்றும் போச்சம்பள்ளி பாரூர் பெரிய ஏரியிலும் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெறவேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார்

மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் பாரதி திருவிழாவில் உரையாற்றிய அவர் அரசு ஆவணங்களில் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும் பெயர்களை தமிழில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் தமிழக அரசின் கலை பண்பாடு மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையுடன் இணைந்து வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெறும் இவ்விழாவை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பாரதி விருதை திரு

தியாகிகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் ஒலி ஒளி காட்சிகளும் இதில் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது என மத்திய நீர்வளத்துறை ஆணையர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படாமல் நதிநீர் பங்கிடுவதே பாரதீய ஜனதா கட்சியின் நோக்கம் என்றும் கூறிய அவர் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்றும் தமிழகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு பிஜேபி உறுதுணையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் ஐந்து மாநில தேர்தலில் பாரதீய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் தமிழகத்தை பொறுத்தவரை வலிமையான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றார்

ஆர்ப்பாட்டம் கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் ஆய்வுப் பணிக்கு வழங்கிய அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இதனிடையே இந்த அனுமதி வழங்கப்பட்டால் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு ஊறு ஏற்படும் என்று மதிமுக தலைவர் திரு

கோ

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தலை முன்னிறுத்தியே இந்த அனுமதியை மத்திய அரசு வழங்கியதாக அவர் குறை கூறினார்

றீரங்கம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல்பத்து திருமொழி முதல் நாளான இன்று நம்பெருமாள் வைர அபயஹஸ்தம் முத்துமாலை பவளமாலை அலங்காரத்தில் அர்ஜுன மண்டபத்தில் சேவை சாதிக்கிறார்